முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உள்ள புதிய மருத்துவ கல்லூரிக்கு காணொலி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார்

ஹருக்கு திரும்பும்போது தனிமைப்படுத்திக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் வலியுறுத்தியுள்ளார்

ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின்கீழ் மின்சக்தியில் தன்னிறைவை எட்டுவதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் சூரிய மின்சக்தி இதற்கு பெரிதும் வழிகோலும் என்றார் இந்த சூரிய மின்சக்தி திட்டத்தின் பலன்கள் அனைவருக்கும் சென்று சேர அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே

விஜயபாஸ்கர் மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி சுகாதாரத்துறை செயலர் டாக்டர்

நீலகிரி மாவட்ட மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த கல்லூரிக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருப்பதையடுத்து வரும் கல்வியாண்டு முதல் இக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனமாவட்ட ஆட்சித்தலைவர் கிவ்யா தெரிவித்துள்ளார்

இன்னசென்ட் ஒராண்டிற்குள் கட்டுமான பணிகள் முடிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் ஆர்த்தி அகுஜா முதலமைச்சர் தமிழகத்தில் கோவிட் நோய்த்தொற்று பரவல் குறித்து மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலர் ஆர்த்தி அகுஜா தலைமையிலான மத்திய உயர்நிலைக்குழுவினர் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமியை இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னையில் நேற்று பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழு தமிழகத்தில் நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மருத்துவமனைகளில் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தனர்

ட்விட்டரில் இதனை தெரிவித்துள்ள அவர் பால் மற்றும் மருந்தகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என கூறியுள்ளார் அனைத்து வியாபாரிகளும் இதற்கு முழுத்துழைப்பு தரவேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் உதயகுமார் மதுரையில் கோவிட் கேர் சென்டரை விரிவுபடுத்த வடபழஞ்சியில் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப பூங்கா போர்க்கால அடிப்படையில் தயார்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு

ஓ

நாமக்கல் கோவிட் தொற்றை தடுப்பதில் நாமக்கல் மாவட்டம் முதன்மை வகித்தபோதிலும் ஓரிரு இடங்களில் பாதிப்புகள் காணப்படுவதால் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு